வெள்ளம் பாதித்த கேரள மாநிலத்திற்கு தேசிய பேரிடர் நடவடிக்கை நிதியத்திலிருந்து மேலும் கூடுதலான மத்திய நிதி கிடைக்கும் என்று அம்மாநில ஆளுநர் திரு பி சதாசிவத்திடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் நேற்று வெளியான ஆளுநர் மாளிகை அறிக்கை இதனை தெரிவிக்கிறது

இது தவிர மத்திய அரசு பெரிய அளவிலான அவசரகால உணவு தண்ணீர் மருந்து பொருட்கள் அத்தியாவசியப் பொருட்கள் ஆகியவற்றை மாநிலத்திற்கு வழங்கியிருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது கேரள ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் சந்தித்து மாநிலத்தில் நடைபெறும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார் தேர்தல் சீர்த்திருத்த நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது

தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு பிரச்சாரம் நிறைவடைந்த பின்னரும் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தப்படுவதை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது அரசியல் கட்சிகளில் மகளிர் பங்களிப்பை அதிகரிப்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் வெளிப்படைதன்மையை மேலும் உறுதி செய்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது கேரள மாநிலத்தில் பலத்த மனழ பெய்திருந்தபோதும் தெற்கு மாநிலங்களின் நாற்பது சதவீத மாவட்டங்களில் பருவமழை குறைவாகவே பெய்துள்ளது

தமிழ்நாட்டில்தான் மழைப்பொழிவு மிகவும் குறைவாக இருந்தது என்று அது கூறுகிறது

புதுச்சேரியின் அனைத்து நான்கு மாவட்டங்களிலும் குறைவான மழையே பெய்துள்ளது

இந்த படை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த மாவட்ட இளைஞர்கள் மத்திய ஆயுத இணை ரானுவப் படைகளில் சேர்வதற்காள வழிகாட்டுதல்களை இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி விண்ணப்பங்கள் நடைமுறையில் உதவி போன்ற பணிகளை இந்த மையங்கள் மேற்கொள்ளும் மேலும் மத்திய துணை ரானுவப்படைகளில் ஆள்சேர்ப்பு குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளிலும் மையங்கள் ஈடுபடும் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் உஜ்வாலா திட்டத்தின்கிழ் ஆயிரம் இலவச எரிவாயு இணைப்புகளை அம்மாநில முதலமைச்சர் திரு ரகுபர் தாஸ் வழங்கினார்

குஜராத்தின் சூரத் மாவட்டத்தில் பாலேஷ்வர் என்ற கிராமத்தின் அருகே நேற்று காரும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் மூவருக்கு காயம் ஏற்பட்டது காவல்துறை அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்தார்

ஆறு பேர் சும்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்றும் நான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தனர் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார்

கடந்த நான்கு ஆண்டுகளில் சட்ட ரீதியிலும் இதர வகைகளிலும் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டதாக திரு ஜேட்வி தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் தமது ஐந்து நாள் இரண்டு நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக வியட்நாம் தலைநகர் ஹனாய் சென்றடைந்தார் அவரை வியட்நாமில் இந்திய தூதர் திரு பி ஹரீஷ் வரவேற்றதாக இந்திய தாதரகம் தெரிவித்துள்ளது ஹனாயில் அமைச்சர் இன்றும் நாளையும் பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் தெரிவித்துள்ளார்

நாளை மறுநாள் வியட்நாமிலிருந்து அவர் கம்போடியா புறப்படுகிறார் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஐஎஸ் அமைப்பின் தலைவர் அபு சாத் எர்ஹாரி விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் தேசிய பாதுகாப்பு இயக்ககம் காபூலில் வெளியிட்ட அறிக்கையில் நங்காஹர் மாநிலத்தில் ஐஎஸ் பதுங்கு இடங்களில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலின்போது அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் வேறு பத்து உறுப்பினர்களும் கொல்லப்பட்டதாக அது கூறுகிறது இந்த தாக்குதலில் ஆப்கானிஸ்தானின் ரானுவம் மற்றும் விமானப்படையும் வெளிநாட்டு படைகளும் ஈடுபட்டதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது

இதனிடையே ஆப்கானிஸ்தான் அதிபர் திரு அஷ்ரப் கனி தமது அமைச்சகத்தின் உள்துறை பாதுகாப்பு அமைச்சர்கள் ராஜினாமாக்களை ஏற்க மறுத்துவிட்டார்

அந்நாட்டு உளவுத்துறை தலைவர் சமர்ப்பித்த ராஜினாமாவையும் அதிபர் ஏற்கவில்லை என்று அந்த அறிக்கை கூறுகிறது பாதுகாப்பு நிலைமையை மேம்படுத்த அவர்களுக்கு மேலும் தேவையான உத்தரவுகளை அதிபர் பிறப்பித்ததாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது அமெரிக்காவிள் ஃபிளாரிடா மாகாணத்தின் வடக்குப் பகுதி நகரமான ஜேக்சன்ஸ்வில் ல் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு சுப்பவத்தில் பவர் உயிரிழந்ததாக அந்நகரின் காவல்துறை தெரிவித்தது சுட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளின் பூர்வாங்க அறிக்கையில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சும்பவ இடத்தில் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் காவல் தலைவர் திரு மைக் வில்லியம்ஸ் தெரிவித்தார் ஜேக்சன்ஸ்வின் நகரின் விடுதி ஒன்றில் நடைபெற்ற வீடியோ விளையாட்டுப் போட்டி ஆன் லைனில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டபோது இந்த சும்பவம் நடந்ததாக காவல் துறையினர் தெரிவித்தனர் இலங்கையில் தேர்தல் மற்றும் ஜனநாயக நிலவரம் குறித்து விவாதிப்பதற்கென கொழும்பில் நான்காவது ஆசிய தேர்தல் அமைப்பு கூட்டம் இன்று நடைபெறுகிறது இவங்கை தேர்தல் ஆணையம் மற்றும் சுதந்திரமான தேர்தல்களுக்கான ஆசிய கட்டமைப்பு ஆகியன இந்த கூட்டத்தை நடத்துகின்றன

இந்தியாவின் சார்பில் மகாராஷ்டிரா முதன்மை தேர்தல் அதிகாரி திரு அஸ்வின் குமாரும் தொண்டு நிறுவனம் ஒன்றும் இதில் பங்கேற்கின்றனர் தேர்தல் வெளிப்படைத்தன்மை உண்மைத் தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துதல் ஜனநாயகத்தை ஒன்றுசேர்ந்து பாதுகாத்து மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்தோனேஷியாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப்போட்டிகளில் இன்று இந்தியாவின் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா மற்றும் இதர தடகள வீரர்கள் தங்கம் வெல்லும் முனைப்போடு விளையாடவுள்ளனர் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் வுடன் சிவ்பால் சிங் பங்கேற்கிறார் மகளிர் நீளம்தாண்டுதல் போட்டியில் நீனா வராக்கில் ஜேம்ஸ் நாயனா ஆகியோர் பங்கேற்கின்றனர் ஆடவர் உயரம் தாண்டுதலில் சேத்தன் பாலசுப்ரமணியா இறுதிப் போட்டியில் பங்கேற்கிறார்

மூன்றாயிரம் மீட்டர் ஸ்டபில்சேஸ் இறதிப் போட்டியில் சங்கர்லால் சுவாமி சுதாசிங் சிளத்தா ஆகியோர் பங்கேற்கிறார்கள் பேட்மிண்டன் மகளிர் போட்டியின் அரையிறுதியில் பி வி சிந்து சாய்னா நேவால் ஆகியோர் விளையாடுகின்றனர் இவர்கள் வெண்கலப் பதக்கம் வெல்வது உறுதியாகியுள்ளது ஆசிய விளையாட்டுக்களில் பேட்மிண்டன் ஒற்றையர் பதக்கத்தை இந்தியா இதுவரை வென்றதில்லை குத்துச்சண்டை போட்டியில் விக்காஷ் கிருஷ்ணன் அமித் பங்கால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் விளையாடுகின்றனர் மகளிர் ஹாக்கிப் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி லீக் ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது ஸ்குவாஷ் மற்றம் டேபிள்டென்னிஸ் போட்டிகளில் இந்தியா வீரர் வீராங்களை அணிகள் தொடக்கச் சுற்றில் விளையாடுகின்றன